சீத்தாராம் யெச்சூரி குற்றம் சாட்டியுள்ளார்

நரேந்திரமோடி அறிவிக்க உள்ளார் புதுவையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசி வழங்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சீய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது

ராஜாங்கம் தெரிவித்துள்ளார் இலவச அரிக்கு பதில் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் அதற்குரிய பணத்தை சேர்ப்பது பொது விநியோகத் துறையை சீரழித்து விடும் என்று இக்கூட்டம் கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார் மக்களின் உணர்வுகளை மதித்து அரசு பணத்திற்கு பதில் அரிசியையே வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலவச அரிசி வழங்க வரவுசெலவு திட்டத்தில் போதுமான நிதி ஒதுக்கப்பட்டும் அரசு அதற்குத் தேவையான நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று இக்கூட்டம் கருத்து தெரிவித்துள்ளது

ராஜாங்கம் தெரிவித்துள்ளார் அரசியல் சாசனத்திற்கு புறம்பாக மத்தியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மத அடிப்படையில் செயல்படுவதாக மார்க்சீய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலர் திரு சீத்தாராம் யெச்சுசூரி செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு அரசியல் சாசனம் ஜனநாயகம் கூட்டாட்சி முறை மத சார்பின்மை ஆகியவற்றின் மீது தாக்குதல் நடத்தி மக்களின் பொருளாதார நிலையை சீரழிப்பதாக குற்றம் சாட்டினார் காஷ்மீரில் தற்போதைய நிலவரம் சீராக இருப்பதாக அரசு தெரிவித்திருப்பது உண்மையானால் அங்கு தொலைதொடர்பு ஏன் சரியாக இயங்கவில்லை என்று அவர் வினவினார் காஷ்மீரில் கடைகள் மூடப்பட்டு இருப்பதாகவும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் கூறிய அவர் நிலமை சீராக உள்ளது என்று கூறுவது உண்மைக்குப் புறம்பானது என்றார்

யெச்சூரி தெரிவித்தார் நாட்டில் பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டு இருப்பதாக குற்றம் சாட்டிய அவர் தொழிற்சாலைகள் மூடப்படுவதாகவும் தொழிலாளர்கள் வேலையில் இருந்து நீக்கப்படுவதாகவும் கூறினார் விவசாயிகள் தற்கொலை தொடர்வதாக கூறிய அவர் நாட்டின் வளர்ச்சி விகிதமும் கணிசமாகக் குறைந்து வருகிறது என்று குற்றம் சாட்டினார் புதுவை காமராஜர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு நான்காவது நாளாக இன்றும் எவரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை பிரதான எதிர்க்கட்சிகள் உட்பட ஆளும் கட்சியும் இதுவரை வேட்பாளர்கள் எவரையும் அறிவிக்கவில்லை

புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி மக்களுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீர் மாசு படிந்து குடிப்பதற்கு உகந்ததாக இல்லை என்று கூறி சட்டமன்ற உறுப்பினர் திரு

சிவா இன்று தொகுதி மக்களுடன் சென்று பொதுப்பணித் துறை அதிகாரிடம் முறையிட்டார் தொகுதியின் பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டு உள்ள சுத்திரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை முறையாக இயக்கவும் அவர் கோரிக்கை விடுத்தார் இதே போல் பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடைகள் அடைத்துக் கொண்டு சாலைகளில் கழிவுநீர் தேங்கி அதனால் சுகாதாரக் கேடு ஏற்படுவதாகவும் இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் போர்வெல் மற்றும் மேல்நிலை நீர்தேக்கத் தொட்டிகளை போர்க்கால அடிப்படையில் சுத்தம் செய்து சுகாதாரமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் புதுச்சேரி மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட நோணாங்குப்பம் படகு குழாமில் மீன்கள் இறந்து நீர் மாசுபட்டு நீரின் நிறம் மாறிப் போன தகவலை அறிந்த மணவெளி சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை அரசு கொறடாவும் ஆன திரு ஆர்கேஆர் அனந்தராமன் நோணாங்குப்பம் படகு குழாமை இன்று காலை ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது மாசுக் கட்டுப்பாட்டுத் துறை இயக்குநர் திரு ரமேஷ் மற்றும் அதிகாரிகள் உடன் சென்றனர் நீரின் மாசுபாட்டைப் போக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் புதுச்சேரி இலக்கியத் திருவிழா நாளை தொடங்குகிறது

நாராயணசாமி ஆகியோர் தொடங்கி வைக்கின்றனர் பல்வேறு இலக்கிய ஆர்வலர்கள் பொருளாதார நிபுணர்கள் அறிவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த இலக்கிய விழாவில் பங்கேற்று பல்வேறு தலைப்புகளில் உரையாற்ற உள்ளனர்

நரேந்திரமோடி அறிவிக்க உள்ளார் அகமதாபாத்தில் சபர்மதி ஆசிரமத்தில் நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் இந்த அறிவிப்பை வெளியிடுவார் என்று குஜராத் துணை முதலமைச்சர் திரு நிதின்பாய் படேல் தெரிவித்துள்ளார்

நியூயார்க்கில் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதன் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று ஈரான் அதிபர் ஹசன் ளைஹானி சைப்ரஸ் அதிபர் நிகாஸ் கிரீஸ் பிரதமர் க்ரியாகாஸ் உள்ளிட்டோரை சந்தித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார் முன்னதாக பசிபிக் நாட்டு தலைவர்களுடன் முதல்முறையாக கலந்துரையாடிய பிரதமர் அந்நாடுகள் சூரிய ஒளி மின்சார அமைப்பில் இணைய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார்

இதனிடையே கூகுள் அமேசான் உள்ளிட்ட பன்னாட்டு நிறுவன தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட திரு மோடி இந்தியாவில் முதலீடு செய்ய இந்நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தார் நியூயார்க்கில் ப்ளும்பர்க் சர்வதேச வர்த்தக கூட்டமைப்பில் உரையாற்றிய பிரதமர் உலக முதலீட்டாளர்களுக்கு இந்தியா உகந்த நாடாகத் திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார் பின்னர் நியூசிலாந்து ஆர்மேனியா ஆன்டிகுவா பெல்ஜியம் நாட்டு அதிபர்களுடன் பிரதமர் தனித்தனியாக பேச்சுவார்த்தை மேற்கொண்டார்

அவருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நீண்டகாலம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டுவதாக அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு

பிரதமரின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் ஒலிபரப்பாகும்

அனைத்து மாநிலங்களுக்கும் வழங்குவதற்கு தேவையான அளவு வெங்காயம் மத்திய அரசிடம் இருப்பில் உள்ளதாக மத்திய உணவுத் துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் தனது ட்விட்டர் பக்கத்தில் இது குறித்து குறிப்பிட்டுள்ள அவர் மாநிலங்களின் தேவைக்கேற்ப விரைவில் வெங்காயம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் அம்மாநில முதலமைச்சர் திரு

நிறுவனங்களுடன் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டு உள்ளன

எடப்பாடி கே பழனிசாமி சென்னை தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கொடியசைத்து தொடக்கி வைத்தார்

நிகழ்ச்சியில் தமிழகத் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி எஸ் வளர்மதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

இராமநாதபுரம் விருதுநகர் நீலகிரி திண்டுக்கல் திருப்பூர் மற்றும் நாமக்கல் ஆகிய இடங்களில் அரசு மருத்துவ கல்லூரிகளை அமைப்பதற்கான உத்தேச திட்டத்தை தமிழக அரசு மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தனிடம் அளித்துள்ளது

இந்த தகவல் தவறானது என்றும் அதை நம்பவேண்டாம் என்றும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது